நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது நடப்பு ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பொருளாதார ஆய்வறிக்கையும் இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் இரண்டு கட்டங்களாக இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது

இரண்டாம் கட்ட கூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத் தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குடியரிமை திருத்த சுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனத்துடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் தற்போதை பொருளாதார நிலை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்சிகளின் கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வரவேற்பதாக தெரிவித்தாா் உலகளாவிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை நாடாளுமன்ற உறுப்பினா்கள் வழங்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறும் இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் நாட்டின் நலன் கருதி சரியான ஆலோசனைகளை உறுப்பினர்கள் அரசுக்கு வழங்க வேண்டும் என அவர் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் கடந்த இரு கூட்டத் தொடர்களிலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று ஆக்கப்பூர்வமாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் பிரதிநிதிகளாக வரும் நாடாளுமன்ற உறுப்பினா்கள் திறந்த மனதுடன் செயல்பட்டு ஆலோசனைகளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த அனைத்துக்கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு பிரகலாத் ஜோஷி இணையமைச்சள்கள் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் திரு முரளிதரன் உள்ளிட்டோரும் கலந்துகொண்டனா் பல்வேறு மதங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாகுபாடு குறித்து ஒன்பது நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு வரும் திங்கட்கிழமை விசாரணை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இவ்வாறு தெரிவித்துள்ளது இதில் கேரளாவில் உள்ள சபரிமலை மற்றும் மசூதிகளில் இஸ்லாமிய பெண்கள் நுழைவதற்கு அனுமதி தவுதி போரா இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி பார்ஸி பெண்கள் மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்வதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கான விசாரணை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான திரு அமித் ஷா பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து தில்லியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கல்வித் துறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலாள அரசு என்ன சாதனையை நிகழ்த்தியுள்ளது என்று கேள்வி எழுப்பினார்

ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோண்டா திமர்பூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பிஜேபி தம் மீது காரணமின்றி குற்றம்சாட்டி வருவதாக கூறினார் காய்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அஜய் மக்கன் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் வரும் ப்பிரவரி எட்டாம் தேதி தில்லியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

சுட்டத்திற்கு புறம்பாக போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் போதைப் பொருள் தடுப்பு அமைப்பை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த அமைப்பின் மூலம் போதைப் பொருள் கட்டதப்படுவது மற்றும் பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு பட்நாகர் தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்புப்படை மத்திய ரிசர்வ் படை ஆகியவை விழிப்புடன் இருந்து எல்லைப்பகுதி வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் போதைப் பொருள் குறித்த விவரங்களை தெரிவிப்பதற்கும் தற்கொலைகளை தடுப்பதற்கும் உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

கொரோனா வைரஸ் தொற்று குறித்து பரிசோதனை செய்வதற்கு நாடு முழுவதம் ஆயுவகங்களை ஒருங்கிணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நேற்று முதல் கூடுதலாக ஆறு ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவுபா தலைமையில் கொரோனா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆவோசிக்கப்பட்டது இதில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை உள்துறை விமானப் போக்குவரத்துத்துறை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை தொழிவாளர் நலத்துறை கப்பல் போக்குவரத்துத்துறை ஆகிய துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு மாநிலங்களின் தலைமைச்செயலாளர்களுடன் காணொளிக்காட்சி வாயிலாக திரு ராஜீவ் கவுபா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார்

சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள பகுதிகளிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக இரண்டு விமானங்களை இயக்குவதற்கு அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு ரவீஸ் குமார் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய துதரக அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் கொரோனா வைரஸ் எச்சரிக்கையை அடுத்து நாடு முழுவதும் முக்கிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் சீனாவிலிருந்து இந்தியா வந்த கேரளாவை சேர்ந்த மாணவி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கொரோனா வரைஸ் பிரக்சினை குறித்து விவாதிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் அவசரக் கூட்டம் நேற்று ஜெனீவாவில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்குப்பின் பேசிய உலக ககாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோஸ் அதனோம் சர்வதேச அவசரநிலை பிரகடனப் படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு சீனா எடுத்துவரும் நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் உலக நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுத்தால்தான் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியா நியுஸிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று வெலிங்டனில் நடைபெறவுள்ளது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றி உள்ளது ஐந்தாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஆஸ்திரேலியாவில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது